கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் முன்வர வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்

தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது

நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்து இளம் எழுத்தாளர்கள் புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று பிரதமர் திரு

இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது

சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு அவர் பதில் அளிக்கையில் மின் இணைப்பிற்கு வனத்துறையின் சான்றிதழ் கிடைக்காத இடங்களில் சூரியசக்தி மின் இணைப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

செல்லூர் கே

ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நூலகம் அமைக்க இந்த ஆண்டே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

முன்னதாக இந்த சட்டமுன்வடிவை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று அறிமுகம் செய்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை வரும் ஜுன் மாதம் வரை நீட்டிப்பதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் இன்று நிறைவேறியது

புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத்திய மீன்வளத்துறை ஆணையர் திரு

நிவாரணம் கிடைக்க ஆவனம் செய்யப்படும் விவசாயிகளிடம் என்று மத்தியக்குழுவினர் தெரிவித்ததாக எமது புதுக்கோட்டை செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரணசஞ்ஜய் சிங் மத்திய மின்சார ஆணையத்தின் உதவி இயக்குநா் திரு ஷ்யாம் கார்க் அடங்கிய குழுவினா் இன்று ஆய்வு செய்தனர்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தை நினைவு இல்லமாக மாற்ற வகை செய்யும் சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுமீது இன்று விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வு இதனை தெரிவித்துள்ளது

தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சி தூத்துக்குடி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்று தடுப்பூசி போட்டுக்கொண்டனர்

விஷ்ணு கூறியிருக்கிறார்

விவசாயிகளின் நிலத்தை யாரும் கையகப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார் இந்நாளை முன்னிட்டு சௌரி சௌரா ஒத்துழையாமை இயக்க நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிட்டார் மாநிலங்களவை மாநிலங்களவையில் குடியரசுத்தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் ஜோதி ராதித்யா சிந்தியா கோவிட் சூழலை கையாள்வதில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை பாராட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்நோய் தொற்றிலிருந்து பினிக்ஸ் பறவை போல மீண்டு எழுந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

இந்த சட்டங்கள் தொடர்பாக எதிர்கட்சிகள் இரட்டை நிலைகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார்

கட்டுப்பாடுகளிலிருந்து மாநிலங்களுக்கு அனைத்து இடையிலான வர்த்தகம் விடுவிக்கப்படும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை என்ற அவர் சுட்டிக்காட்டினார்

சரத்பவார் மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்த தீர்மானத்தின் மீது பேசிய ராஷ்ட்ரீய ஜனதா தள் உறுப்பினர் மனோஜ் ஜா வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று கோரினார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கத்தக்க சுமூகத்தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் உறுப்பினர் திக் விஜய்சிங் பேசுகையில் ஜனநாயகத்தின் ஒரு அம்சம் கருத்து வேறுபாடு என்றும் சம்மந்தப்பட்ட பிரிவினரிடம் எவ்வித பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளாமல் வேளாண் சட்டங்களையும் தொழிலாளர் சட்டங்களையும் அரசு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்